நாடுகளின் தலைவர்களுடன் தொலைபேசி மூலம் கலந்துரையாடினாா் அந்நாடுகளில் வாழும் இந்தியர்களை கோவிட் தொற்று காலத்தில் கவனித்துக் கொண்டதற்காக நன்றி தெரிவித்துக் கொண்டார்

ஹர்ஷ் வர்தன் கூறியுள்ளார்

பொருளாதாரத்தை உயர்த்துவதில் புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக மத்திய மீன் வளத்துறை அமைச்சர் திரு

தகவல் ஒலிபரப்பு அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார்

ரானுவ உயரதிகாரிகளின் மாநாடு இன்று முதல் வரும் வெள்ளிக்கிழமை வரை புதுதில்லியில் நடைபெறுகிறது

கோவிட் தொற்றால் பொருளாதாரத்தில் ஏற்பட்டுள்ள தேக்க நிலை குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர் இந்த தருணத்தில் உலகில் ஏற்பட்டுள்ள சவால்கள் குறித்தும் அதனை சமாளிப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு தேவைப்படுவது குறித்தும் ஆவோசித்தனர் கோவிட் தொற்றுக்குப் பிந்தைய காலத்தில் ஏற்படும் புதிய சூழலில் உலகின் நிலை தொடர்பாகவும் இரு தலைவர்களும் பேசினர் உள்கட்டமைப்பு தொழில்நுட்பம் ஆராய்ச்சி மற்றும் புதிய கண்டுபிடிப்புகள் போன்ற துறைகளில் இரு நாடுகளும் ஒத்துழைப்பு திட்டங்களை மேற்கொள்வது குறித்துப் பிரதமர் திரு மோடி எடுத்துரைத்தார் கோவிட் தொற்றால் உலகில் ஏற்பட்டுள்ள சூழல் விரைவில் மாறும் என்று இரு தலைவர்களும் நம்பிக்கை தெரிவித்தனர்

நரேந்திர மோடி தொலைபேசி மூலம் பேசினார் ரமலான் வாழத்துக்களைத் தெரிவித்துக் கொண்ட பிரதமர் கோவிட் தொற்று காலத்தில் கத்தாரில் வாழும் இந்தியர்களின் நலனை கவனித்துக் கொண்டதற்கு நன்றி தெரிவித்தார் இரு தரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது தொடர்பாகவும் இரு தலைவர்களும் பேசினர் தொற்று காலத்தில் இந்திய ககாதார பணியாளர்கள் கத்தாரில் சிறந்த பணி மேற்கொண்டதற்காக ஆமீர் தமது பாராட்டுக்களைத் தெரிவித்துக் கொண்டார்

மோடி எடுத்துரைத்தார் கோவிட் தொற்றைக் கட்டுப்படுத்துவதற்கு போதிய பரிசோதனைகளும் சிகிச்சைகளும மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் தடுப்பு மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும் என்றும் மத்திய சுகாதாரத் துறை அமைச்சர் திரு ஹர்ஷ் வர்தன் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக ட்விட்டரில் பதிவீட்டுள்ள அவர் தொற்று நோய் தொடர்பான ஆராய்ச்சிகளை மேற்கொண்டால் மட்டுமே போதாது என்றும் ஆராய்ச்சிகளில் கிடைக்கும் முடிவுகள் அனைவருக்கும் கிடைக்கச்செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் உலக சுகாதார அமைப்பின் செயல் வாரியத்திறகுத் தலைவராக தேர்வு செய்யப்பட்ட அமைச்சர் திருஹர்ஷ் வர்தனுக்கு மைக்ரோசாப்ட் நிறுவன அதிபர் திரு பில் கேட்ஸ் பாராட்டுத் தெரிவித்து ட்விட்டரில் பதிவிட்டார் அகுற்கு பதிலளித்த அமைச்சர் சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்துவதில் கேட்ஸ் நிறுவனம் புதிய வழிமுறைகளைக் கையாள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் ஏழைகளுக்கு முழுமையான உடல் நலத்தை உறுதி செய்வதே தமது நோக்கமாகும் என்று அமைச்சர் கூறினார்

இதுவரை பத்து மில்லியன் மக்கள் இந்தக் காப்பீடு திட்டப் பயணாளிகளாக உள்ளனர் என்றார்

நரேந்திர மோடி தலைமையிலான அரசு நீல புரட்சியை மேற்கொன்டு மீனவர்களின் பொருளாதாரத்தை உயர்த்துவதில் புதிய நடவடிக்கைகளை மேற்கொண்டதாக மத்திய மீன் வளத்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நேற்று கெய்தியாளர்களிடம் பேசிய அவர் மத்திய அரசு மீனவர்களின் நலனைப் பாதுகாக்க அரசு சிறப்பு கவனம் செலுத்தி வருவதாக குறிப்பிட்டார் நீல புரட்சியில் புதிய வேலைவாய்ப்பு உற்பத்தி பெருக்கம் ஏற்றுமதி ஊக்குவிப்பு போன்றவற்றை மேற்கொண்டதாக கூறினார்

பிரகாஷ் ஜவடேகர் கூறியுள்ளார் புதுதில்லியில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எண்பது கோடிக்கும் அதிகமான ஏழை மக்களுக்கு ஐந்து மாதங்களுக்கு இலவச ரேஷன் பொருள்கள் வழங்கப்பட்டுள்ளதாக் சுட்டிக்காட்டினார்

காங்கிரஸ் கட்சித்தலைவர் திரு ராகுல் காந்தி பொது முடக்கத்தால் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறியிருப்பது அக்கட்சியின் அரசியல் காரணங்களுக்காக மட்டுமே என்று அமைச்சர் குற்றஞ்சாட்டினார் கோவிட் தொற்றைக் கட்டுப்படுத்துவதில் மத்திய அரசை உலகமே பாராட்டும் நிலையில் காங்கிரஸ் கட்சி மட்டும் குறைகூறுவதையே கடமையாக கொண்டிருப்பதாக சுட்டிக்காட்டினார்

ஈரானில் சிக்கியுள்ள இந்திய மீனவர்களை மீட்கும் பணி அடுத்தவாரம் தொடங்கும் என்றும் அவர் கூறினார் காசநோய் தொமுநோய் நீரிழிவு உள்ளிட்ட தொற்று அல்லா நோய்களை குணப்படுத்தும் சுகாதாரத் திட்டங்களை தொடர்ந்து செயல்படுத்துமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது மத்திய சுகாதாரத்துறை செயல் திருமதி

இந்நிலையில் மத்திய சுகாதார அமைச்சகத்தின திருத்தியமைக்கப்பட்ட நெறிமுறைகளின் படி ஏழு நாட்கள் ஒட்டல்களிலும் இதர ஏழு நாட்கள் தங்கள் வீடுகளிலும் தனிமைப்படுத்திக் கொள்ளலாம் என்ற அறிவிப்புக்குப் பின்னர் அவர்கள் வீடுகளுக்குத் திரும்பி தனிமைப்படுத்திக் கொண்டனர் எனவே அவர்கள் முன் தொகையாக ஒட்டல்களில் செலுத்திய முழு கட்டணத்தில் ஏழு நாட்களுக்கான கட்டணத்தை மட்டும் எடுத்துக்கொண்டு எஞ்சிய தொகையை உரியவர்களுக்கு வழங்க மாநில தலைமை செயலாளர்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மத்திய உள்துறை செயலாளர் திரு அஜய் பல்லா கேட்டுக் கொண்டுள்ளார்

சென்னையில் நேற்று நோய்த்தொற்றை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் குறித்து மருத்துவ நிபுணர்களுடன் காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் ஆலோசனை நடத்தினார்